நரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார் மாறிவரும் உலகசூழலுக்கேற்பஅமெரிக்கஐக்கியநாடும் தனதுநிலைப்பாட்டைமாற்றிக்கொண்டுபலதரப்பட்டநாடுகளுடன் கூட்டாகசெயல்படவேண்டும் என்றுவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

இந்திய அமெரிக்கவர்த்தகூட்டமைப்பு வர்த்தகஉறவுகளுக்காகமட்டுமல்ல இரு நாடுகளும்

பார்வையில்லாதவர்களுக்குமாற்றுத் திறணாளிகள் சான்றிதழ் அடிப்படையில் ரேஷன் கண் பொருட்களைவழங்குமாறுமத்தியஅரசுக்குதில்லிநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாலத்தீவு மீன் இரண்டுதீவுகளில் பதனிடுதல் மையங்கள் அருகே அமைப்பதுதொடர்பானஒப்பந்தத்தில் இந்தியாவும் மாலத்தீவும் இன்றுகையெழுத்திட்டுள்ளன உலகில் கோவிட் தொற்றுக்குப் பிந்தையகாலத்தில் ஏற்பட்டுள்ள் பொருளாதாரதேக்கநிலையைசரிசெய்வதற்கு இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்துநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுபிரதமர் திரு நரேந்திரமோடிவலியுறுத்தியுள்ளார்

கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்தியபொருளாதாரத்தில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகஅவர் கூறினார் இதனால் வெளிப்படைத்தன்மைஅதிகரித்துள்ளதாகவும் டிஜிட்டல் முறையிலானபணபரிமாற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் புதுமைகள் படைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

விவசாயத்திற்குத் தேவைப்படும் சாதனங்கள் உற்பத்திஉணவு பதனீடுதுறைமீன் உற்பத்திமற்றும் இயற்கைவேளாண் பொருட்கள் உற்பத்திபோன்றவற்றில் முதலீடுவாய்ப்புகள் உள்ளதாகவும் கூறினார்

மருத்துவதொழில்நுட்பதொலைநிலைமருத்துவம் ஆராய்ச்சிபோன்றவற்றில் முதலீடுகள் அதிகரித்துவருவதாகபிரதமர் குறிப்பிட்டார் எரிசக்திஉள்கட்டமைப்பு சாலைநெடுஞ்சாலைதுறைமுகங்கள் உள்றாட்டுவிமானப் போக்குவரத்துபோன்றஅனைத்துதுறைகளிலும் வளர்ச்சிஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் முதலீட்டுக்கானவாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

இதில் தனியார் மற்றும் வெளிநாட்டுமுதலீட்டாளர்களுக்குசிறப்பு சலுகைகள் வழங்கப்படும் என்றார் வின்வெளித் துறையில் இதுவரை இல்லாதஅளவுக்கு புதியசீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகஅவர் கூறினார்

வளர்ச்சியில் ஏழைமற்றும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களும் பயனடைவதற்குத் தேவை இருப்பதாகஅவர் தெரிவித்தார் எளிமையாகவர்த்தகம் செய்யும் நாடாகவும் இந்தியாவிளங்குவதாகபிரதமர் கூறினார் உள்நாட்டுப் பொருளாதாரம் வலுவாக்கப்பட்டுள்ளதால் உலகப் பொருளாதாரநெருக்கடிகளிலிருந்துவிரைவாகமீளமுடிவதாகஅவர் கூறினார் சுயசார்பு இயக்கத்தின் மூலம் வலுவான இந்தியாவைஉருவாக்கநடவடிக்கைஎடுக்கஅவர் முதலீட்டாளர்களுக்குஅழைப்பு விடுத்தார் மாறிவரும் உலகசூழலுக்கேற்ப அமெரிக்கஐக்கியநாடும் தனதுநிலைப்பாட்டைமாற்றிக்கொண்டுபலதரப்பட்டநாடுகளுடன் கூட்டாகசெயல்படவேண்டும் என்றுவெளியுறவுத் துறைஅமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறினார் இந்தியஅமெரிக்கவர்த்தக குழு கூட்டத்தில் பேசியஅவர் இந்தியாவும் அமெரிக்கஐக்கியநாடும் கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாதஎதிர்ப்பு கோவிட் தொற்றுகட்டுப்பாடுமற்றும் சுற்றுச் சூழல் போன்றதுறைகளில் கூட்டாகசெயல்படவேண்டும் என்றார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் ஒரேநேரத்தில் ஏழு பேர் ப்ளாஸ்மாதானம் வழங்கும் வசதி இந்த வங்கியில் உள்ளதாகஅவர் தெரிவித்தார்

இந்திய அமெரிக்கவர்த்தகமாநாட்டில் பேசியஅவர் அனைத்துஅம்சங்களையும் உள்ளடக்கியவளர்ச்சியைபெருக்குவதற்குமுதலீட்டாளர்கள் தயாராக இருப்பதாககுறிப்பிட்டார்

மாலத்தீவு அருகே இரண்டுதீவுகளில் மீன் பதனிடுதல் மையங்கள் அமைப்பதுதொடர்பானஒப்பந்தத்தில் இந்தியாவும் மாலத்தீவும் இன்றுகையெழுத்திட்டுள்ளன கடந்தஆண்டுடிசம்பரில் பிரதமர் திரு

கண் பார்வையில்லாதவர்களுக்குமாற்றுத் திறனாளிகள் சான்றிதழ் அடிப்படையில் ரேஷன் பொருட்களைவழங்குமாறுமத்தியஅரசுக்குதில்லிநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தேசியபார்வையற்றோர் கூட்டமைப்பு தொடர்ந்துள்ள இந்தவழக்கில் முதலில் ஒருமாதத்திற்குபொருட்களைவழங்குமாறுகூறியுள்ளது

சர்வதேசரயில் பாதுகாப்பு சங்கத்தின் பாதுகாப்பு சுழுவின் துணைத்தலைவர் பதவிக்கு இந்தியன் ரயில்வேபாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநர் திரு அருண் குமாரைநியமிப்பதற்குபாரீசில் உள்ளசர்வதேசரயில் பாதுகாப்பு சங்கம் பரிந்துரைசெய்துள்ளது